தமிழகத்தில் ஏழு மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் காவிரி குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தின் முதற்கட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார்

மாலத்தீவுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன

ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் செர்பியாவின் நோவக் ஜோக்கோவிச் இன்று ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவை எதிர்கொள்கிறார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த கண்காட்சிகள் நாட்டின் பரந்த கலாச்சாரத்தை எடுத்துரைப்பதாக கூறினார் உள்ளுர் கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கும் இந்த கண்காட்சிகள் சுயசார்பு இந்தியாவை ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

பி ஜே பி தேசிய நிர்வாகிகள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தேசியத் தலைவர் திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் இந்தக் கூட்டத்தில் பி ஜே பி யின் மாநில பொறுப்பாளா்கள் மாநிலத் தலைவா்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா அசாம் மேற்குவங்கம் ஆகிய ஐந்து மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்தக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது சா்வதேச தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நான்கு நாள் காணொலி காட்சி நிகழ்ச்சிக்கு மத்திய கல்வி மற்றும் கலாசார அமைச்சகங்கள் ஏற்பாடு செய்துள்ளன இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே நகர்ப்புற மேம்பாடு சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரட்பு ஒத்துழைப்புக்கான ஐந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின மாலத்தீவுக்கு இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு ஜெய்சங்கள் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சா் திரு அப்தவ்வா சாஹித் ஐ சந்தித்து பேசினா் அப்போது இருதரப்புக்கும் இடையே மீன்பதப்படுத்துதல் பொது இலிபரப்பு சேவைகள் வீட்டு வசதி உள்ளிட்டவற்றில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின

தமது பயணத்தின்போது அந்நாட்டின் அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோலிஹ்யையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேசவுள்ளார்

குஜராத்தில் ஆறு மாநகராட்சிகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது

அகமதாபாதில் நரன்புரா பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாக்களித்தார்

டிசும்பர் மாதத்தில் மட்டும் எட்டு வட்சத்து நான்காயிரம் பணியாளர்கள் புதிதாக இணைந்ததாகவும் வைபுநிதியில் இருந்து வெளியேறிய நான்கு வட்சத்து ஐம்பதாயிரம் பேர் மீண்டும் இணைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த உறுப்பினர் சேர்க்கையில் தமிழ்நாடு மகாராஷ்டிரா அரியானா குஜராத் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் முன்னிலை வகிப்பதாகவும் வருங்கால வைப்புநிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது

பஞ்சாப் மாநிலத்திலிருந்து மட்டும் இருநுற்று இரண்டு லட்சும் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது

புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலைத் தொகுதிக்கு உட்பட்ட குள்னத்தூரில் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் தலைஎமயில் நடைபெற்ற விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர்

புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தெற்கு வெள்ளாற்றுக்கு கொண்டு செல்லப்படும்

உத்ரகாண்ட் மாநிலத்தில் பனிப்பாறை சரிவால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த மேலும் ஐந்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன

மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து தபோவன் அணை பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா அனுப்பிய பெர்சிவரன்ஸ் ரோவர் விண்கலம் வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் தரையிறங்கிய நிலையில் புகைப்படங்களை அனுப்ப தொடங்கியுள்ளது இந்த விண்கலத்தை வடிவமைத்து அதை செலுத்துவதற்கான குழுவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த டாக்டர் சுவாதி மோகன் முக்கிய பங்காற்றியுள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் அனந்தநாக் பகுதியில் தீவிரவாதிகளின் மறைவிடங்களை பாதுகாப்பு படையினர் தாக்கி அழித்தனர் அங்கு ஏராளமான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பிலிப்பைன்சில் தஜ்வான் புயல் இன்று கரையை கடக்கக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை மையம் அறிவித்துள்ளநிலையில் நாட்டின் தென்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது

ஈராக்கின் பாக்தாத் நகரின் வடபகுதியில் உள்ள ராணுவ தளத்தின்மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்தத் தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்று அஅ்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஒரு வாரத்திற்குள் நடத்தப்படும் இரண்டாவது தாக்குதல் இதுவாகும் மியான்மரில் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது தமிழகம் புதுச்சேரியில் பல பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

திருப்பத்துர் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது

ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் செர்பியாவின் நோவக் ஜோக்கோவிச் இன்று ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவை எதிர்கொள்கிறார் மெல்போர்னில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்குகிறது ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சென்னை அணி கேரளா அணியையும் பெங்களூரு அணி கோவா அணியையும் எதிர்கொள்கின்றன